திட்டத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது

நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகளுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு

ரேவா அல்ட்ரா மெகா சோலார் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மத்தியப்பிரதேச சூரியசக்தி மேம்பாட்டு நிறுவனமும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய சக்தி கழகமும் கூட்டாக இணைந்து உருவாக்கியுள்ள நிறுவனத்தின் மூவம் இந்த மின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது

புதுமையான தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மின்திட்டங்களுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அங்கீகாரம் கிடைத்தது

இதேபோன்ற ஆய்வு முன்பு ஒருமுறையும் நடத்தப்பட்டுள்ளது கடந்த மே மாதம்வரை இந்நோய்த் தொற்று குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் தற்போது இறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

திவாரி கூறியுள்ளார் இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் நகர மற்றும் ஊரகப் பகுதிகளில் உள்ள சந்தைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேநேரத்தில் மருத்துவ சேவைகள் அவசரகால ஊர்தி சேவைகள் மருந்துக்கடைகள் பால் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் சேவை தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் தொடர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் தவிர மற்ற தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்படும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நெடுஞ்சாலைகளில் சரக்குப் போக்குவரத்து வாகன இயக்கங்கள் ரயில் மற்றும் விமான சேவைக்கு எந்தக் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை

பெகுசராய் நாலந்தா வைஷாலி ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் முழுஊரடங்கை அமல்படுத்த பீகார் அரசு முடிவு செய்துள்ளது

மத்தியப் பிரதேச மாநிலத்தில் பதங்கியிருந்த விகாஸ் துபேயை உத்தரபிரதேச மாநில சிறப்பு அதிரடிப் படையினர் நேற்று கைது செய்தனர் பின்னர் ஒரு வாகனத்தில் அழைத்து வந்தபோது பலத்த மழையால் வாகனம் சாய்ந்தது அப்போது விகாஸ் துபே காவலர்களிடமிருந்து ஆயுதத்தைப் பறித்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அப்போது காவல்துறையினர் கட்டதில் படுகாயமடைந்த விகாஸ் துபே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாகவும் கான்பூர் காவல் துணைக் கண்காணிப்பாளர் திரு தினேஷ் கூறியுள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலைய தங்கக்கடத்தல் வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது திட்டமிட்டு நடத்தப்படும் கடத்தல் சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சறுத்தவாக அமையும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்த ஒரு நாட்டின் துதரக அலுவலகத்திற்குச் சொந்தமான சரக்குப் பைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கடத்தி வரப்பட்டு பிடிபட்டது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தமாறு முன்னதாக கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார்

நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகளுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொவி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் திரு சண்முகம் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நோய் தொற்று தொடர்பாக அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம்வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது

முன்னதாக இந்த கிரிக்கெட் போட்டியை பாகிஸ்தான் நடத்துவதாக இருந்தது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கைக்கு மாற்றப்பட்டது